மத்தியஅரசு பெண் கல்வி பெண் சுகாதாரம் மகளிர் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை வழங்கிவருவதாக பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகஅரசு சாலை வசதிகளை மேம்படுத்தி வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

தேசிய பெண் குழந்தைகள்தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பெற்றோர் தங்களது பெண் குழந்தைகளின் திறமையை வளர்ப்பது கல்வியின் மூலம் அதிகாரம் அளிப்பது அவர்களுக்கு எதிரான பாலின பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு முன்வர வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள தனது வாழ்த்துச் செய்தியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் தாம் தலைவணங்குவதாக கூறியுள்ளார் மத்தியஅரசு பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கென பெண்கல்வி சிறந்த சுகாதார பாதுகாப்பு மற்றும் பாலின உணர்திறனை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார்

எடப்பாடி கே

கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஃபிப்ரவரி மாத ஊரடங்கு தளர்வுகள் தொடர்பாக அவர் கலந்து ஆலோசிக்க உள்ளார் முதலமைச்சர் தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும்வகையில் மினி கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு

அப்போது பேசியஅவர் தேசிய அளவில் உயர் கல்வி பயில்பவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் கல்வித்துறையில் தமிழகம் சிறந்துவிளங்கும்வகையில் பள்ளி மாணாக்கருக்கான புத்தகம் மடி கணினி மிதிவண்டி உள்ளிட்ட அனைத்து வகையான பொருட்களையும் சீருடை இலவசமாக அரசு வழங்கி வருவதாகவும் கூறினார்

கடம்பூர் ராஜு மாவட்டத்தில் மழைநீர் உபரியாக கடலில் கலப்பதை தூத்துக்குடி தடுக்கும்வகையில் வைப்பாறு தாமிரபரணி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாணை விரைவில் வெளியிபடப்படும் என மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு

வி

இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திருமதி

பர் கபில் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

தங்கமணி டாக்டர் சி விஜயபாஸ்கர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திரு

செங்கோட்டையன் டாக்டர் வே சரோஜா உள்ளிட்டோர் இன்று தொடங்கிவைத்தனர்

வாக்காளர்களை அதிகாரம் விழிப்புணர்வு பாதுகாப்பு மற்றும் தகவல் அறிந்தவர்களாக மாற்றுவது என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் மக்களிடையே வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வாக்காளர் அடையாள அட்டைகளை நாளை அறிமுகம் செய்ய உள்ளது

சென்னையில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கப்பட உள்ளது தேர்தல் நடைமுறைகளை சிறப்பாக செயலாற்றியதற்கான விருதுகளையும் ஆளுநர் நாளை வழங்குகிறார் இந்நிகழ்ச்சியில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு தலைமை செயலர் திரு சண்முகம் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி சிறப்பான வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற இத்தேர்வை ஆட்சித்தலைர் திரு